நரேந்திரமோடி பல்வேறு ஒரு பகுதியாக நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்

உலக வர்த்தக அமைப்பை உடனடியாக வலுப்படுத்த நிதி பாதுகாப்பு உள்ளிட்ட சீரமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய அவர் ளிசக்தி பாதுகாப்பு தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார் உலகளாவிய பொருளாதார தேக்க நிலைக்கு உடனடி தீர்வின் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் தன்னிச்சையான முடிவுகளும் போட்டி நடவடிக்கைகளும் சர்வதேச வர்த்தக முறைகளை பெரிதும் பாதிப்பதாக கவலை தெரிவித்தார்

நரேந்திரமோடி வலியுறுத்தினார்

முன்னதாக இன்று அவை கூடியவுடன் மறைந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சூலூர் கனகராஜ் விக்கிரவாண்டி ராதாமணி ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது இரங்கல் தீர்மானத்தை பேரவை தலைவர் திரு

தனபால் வாசித்ததை தொடர்ந்து உறுப்பினர்கள் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் இரங்கல் தீர்மானத்திற்கு பின்னர் அவை ஒத்திவைக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பின்னர் அவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு

ஸ்டாலின் சட்டப்பேரவை தலைவர் திரு

தனபாலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக திரும்பப்பெறுவதாக அறிவித்தார்

இதற்கான கடிதத்தை சட்டப்பேரவை தலைவரிடம் தாங்கள் வழங்கியிருப்பதாகவும் திரு

இறுதி நாளன்று பல சட்டமுன்வடிவுகள் நிறைவேற்றப்பட உள்ளன

இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி

க

எடப்பாடி

பழனிசாமி சென்னை தலைமை செயலகத்தில் உள்துறை சார்பில் பண பரிவர்த்தனையற்ற மின்னணு கட்டண ரசீது திட்டத்தை இன்று துவக்கி வைத்தார்

இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் வெளிப்படையான போக்குவரத்தை ஏற்படுத்துவது பணப்பரிவர்த்தனையற்ற நிகழ்விட அபராத தொகை வசூலிப்பது சாலை விபத்துக்கள் மற்றும் விதிமீறல்களை குறைப்பது பொதுமக்கள் முறையாக சாலை விதிகளை பின்பற்றுவது போன்றவை நடைமுறைப்படுத்தப்படும்

தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி திரு தளவாய் சுந்தரமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் ஜெ

கடலூரில் இன்று ஆட்சித்தலைவர் திரு